அமைத்துநோய் தொற்றைதடுக்கும் பணிநாளைதொடங்கப்படும் என்றுமக்கள் நல்வாழ்வுத் துறைசெயலர் திருமதிபீலாராஜேஷ் தெரிவித்துள்ளார்

முக்கிய பங்காற்றுவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஒலிபரப்பாகிறது

ஒவ்வொருமாநிலத்திற்கும் சராசரியாகஒருலட்சம் கோடி அளவுக்குசிறப்பு ருபாய் மானியமாகவழங்குவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டால்தான் கடுமையானபொருளாதாரதாக்கத்திலிருந்துமாநிலங்கள் மீளமுடியும் என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தைபொறக்தமட்டில் சாதாரணமக்குளக்குசிரமம் ஏற்படாதவகையில் அனைத்துநடவடிக்கைகளையும் மாநிலஅரசுஎடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஏழழமக்களுக்கானஉதவித் திட்டத்தின்கீழ் மத்தியஅரசுஅறிவித்துள்ளநிவாரணநடவடிக்கைகளைவரவேற்பதாககுறிப்பிட்டமுதலமைச்சர் பணப்புழக்கத்தைஅதிகரிக்கவட்டிக் குறைப்பு உள்ளிட்டநடவடிக்கைகள் ரிசர்வ் வங்கி முலம் எடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றள்ளார் மத்தியஅரசின் உதவித் திட்டங்களைப் போலவேதமிழகம் உள்ளிட்டமாநிலஅரசுகளும் பல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழகஅரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கோவிட் தொற்றுதடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிபிரதமருக்குஎழுதியுள்ளகடிதத்தில் தெரிவித்துள்ளார்

பிள்ளர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பொதுமக்களுக்கானஅத்தியாவசியப் பொருட்களும் கால்நடைத்தீவனங்களும் கிடைப்பதற்குஉரியநடவடிக்கைகளைமாவட்டநிர்வாகம் மற்றும் கோவைமாநனாட்சி மூலம் எடுக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

நாட்டில் உள்ளஅனைத்துஅகில இந்தியவானொலிநிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யு டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம்பெறுகிறது

தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இந்தகொடியபெருந்தொற்றுக்குதீர்வு காண்பதுகுறித்து ஆயுஷ் தரப்பிலிருந்துபல்வேறுஆலோசனைகள் வழங்கப்பட்டுவரும் போதிலும் அவற்றுக்கானஆதாரங்கள் அவற்றைபின்பற்றுவதகேள்விக்குறியாகஉள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ் விஞ்ஞானிகள் இந்தியமருத்துவக் கழகம் போன்றஆராய்ச்சிஅமைப்புகளுடன் இணந்தநோய் தொற்றுக்கானமுறையானசிகிச்சைகுறித்துஆதாரப்பூர்வமாகநிருபிக்கும் நடவடிக்கையில் வெற்றிபெறவேண்டும் என்றும் கூறினார்

மாவட்டத்தில் காய்கறிஉள்ளிட்டஅத்தியாவசியப் பொருட்களைவாங்க வரும் மக்கள் சமூக இடைவெளியைபின்பற்றிகொரோனாவிலிருந்துதற்காத்துக் கொள்வதற்கானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது